காட்சி வாயிலாக இன்று ஆலோசனை நடத்துகிறார்

வேண்டுமென்று மத்திய அமைச்சள் திருநிதின் கட்கரி வேண்டுகோள் விடுத்துள்ளாா்

மத்திய அரசு ஊழியர்களின் ஓய்வுபெறும் வயதை குறைக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று பணியாளர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திரசிங் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்

கோவிட் தடுப்புப் பணிகள் குறித்தும் கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கண்காணிப்பு பணிகள் குறித்தும் பிரதம் விரிவாக கேட்டறிய உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஊரடங்கு அடுத்த மாதம் மூன்றாம் தேதி முடிவடையவுள்ள நிலையில் அதனை நீட்டிப்பதா அல்லது படிப்படியாக விலக்கிக் கொள்வதாக என்பது குறித்தும் இந்த ஆலோசனையின்போது விரிவாக விவாதிக்கப்படவுள்ளது இதற்கிடையே ஊரடங்கை நீட்டிக்க வேண்டுமென்று ஆறு மாநிலங்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நோய் தொற்றினால் அதிகம் பாதிப்புக்கு உள்ளான பகுதிகளில் அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக அதன் தாக்கம் குறைந்துள்ளதாகத் தெரிவித்தார் ஊரடங்கு உத்தரவு காரணமாக இந்த நோய் தொற்றின் தாக்கம் குறைந்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார்

இது தொடர்பாக மத்திய அமைச்சரவை செயலர் திரு ராஜீவ் கௌபா மாநில அரசுகளின் தலைமைச் செயலா்கள் மற்றும் காவல்துறை தலைவாக்ளுடன் காணொலி காட்சி வாயிலாக நேற்று ஆலோசனை நடத்தினார்

இதில் காவல்துறை மற்றும் ஊடகத்துறையை சேர்ந்தவர்களும் உள்ளதாக அந்த மருத்துவமனையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

இது தொடர்பாக நேற்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தும் நோக்கில் பத்து நாட்களுக்கு இந்த மாத்திரை வழங்கப்பட உள்ளதாகக் கூறியள்ளார் நோய் தொற்று தடுப்புப் பணியில் ஈடுபட்டுள்ள பணியாளர்கள் அனைவருக்கும் தேவையான முக கவசங்களும் பாதுகாப்பு உடைகளும் மாநில அரசால் வழங்கப்பட்டு வருவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்

நேற்று புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒருவார காலத்திற்குள் இதற்கு அனுமதி கிடைத்துவிடும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் இந்த சிகிச்சைக்குத் தேவையான அனைத்து வசதிகளையும் தமிழக அரசு ஏற்படுத்தி இருப்பதாகவும் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறினார்

அகில இந்திய வானொலியில் நேற்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்த பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார் இந்த நோய் தொற்று பரவாமால் தடுப்பதற்காக நாட்டு மக்கள் அனைவரும் ஏதாவது ஒருவகையில் பங்களித்து வருவதாக அவர் தெரிவித்தார் அனைத்துதுறைகளும் இந்த நோய் தொற்று தடுப்புப் பணியில் முழுமையாக ஈடுபட்டு வருவதாக கூறிய பிரதமர் அவற்றை பட்டியலிட்டார் இந்த நோய் தொற்று தடுப்புப் பணியில் மாநில அரசுகள் ஆற்றி வரும் பணிபாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் குறிப்பிட்டார் பொது இடங்களில் எச்சில் துப்புவதை தவிா்ப்பது முக கவசம் அணிவது போன்றவற்றை மக்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டுமென்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் புனித ரமலான் மாதம் தொடங்கியிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் ஈத் பண்டிகைக்கு முன்பாக இந்த நோய் தொற்றிலிருந்து விடுபடுவோம் என்று நம்பிக்கை தெரிவித்தாா் இந்த நோய் தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் முன்னணியில் இருக்கும் மருத்துவா்கள் செவிலியர் மற்றும் மருத்துவம்சார் பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மத்திய அரசு அவசர சட்டம் பிறப்பித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார் இதனை மருத்துவர்களும் மருத்துவம்சார் பணியாளர்களும் வரவேற்றிருப்பதகாவும் பிரதமர் தெரிவித்தார்

வெளிநாடுவாழ் இந்திய மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுடன் காணொலி காட்சி மற்றும் சமூக வலைதளங்கள் வாயிலாக அவர் கலந்துரையாடினார்

நாள் ஒன்றுக்கு ஒரு லட்சம் கவச உடைகள் தற்போது தயாரிக்கப்பட்டு வருவதாக ஜவுளித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது திருப்பூர் சென்னை உட்பட நாடு முழுவதும் ஐந்து இடங்களில் இந்த பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன இந்த கவச உடைகளை தயாரிப்பதில் ஏற்படும் சிரமங்கள் உடனுக்குடன் களையப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

நேற்று நாக்பூரில் காணொலி காட்சி வாயிலாக ஆர் எஸ் அமைப்பினருடன் அவர் கலந்துரையாடினார் தேசத்தின் நலனை கருத்தில் கொண்டு அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணன்து இந்த நோய் தொற்றுக்கு எதிரான பணியில் ஈடுபட வேண்டுமென்றும் திரு மோகன் பாகவத் கேட்டுக் கொண்டார் மத்திய அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயதை ஐம்பதாக குறைக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திரசிங் கூறியுள்ளார் நேற்று செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் அவர் இதனை தெரிவித்தார்